எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைத்தார் தமிழகத்தில் ஊரடங்கு மேலும் கடுமையாக்கப்படும் என வெளியான தகவல் தவறானது

சரக்கு மற்றும் சேவைவரி இழப்பீட்டு நிலுவைத்தொகையை விரைந்து வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சா் திரு ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார்

வரும் ஜனவரி மாதத்திற்குள் இப்பணிகள் நிறைவு பெறும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளுக்குத் தேவையான விதைகள் உரம் மற்றும் பூச்சிக் கொல்வி மருந்து உள்ளிட்டவை தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

தவறான செய்திகளை பரப்புபவா்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்ச் எச்சரிக்கை விடுத்தார்

நோய்த்தொற்று கட்டுப்படுத்தப்பட்ட பின்னா்தான் பள்ளிகளை திறப்பது குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தாா்

குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டதற்கு காவிரி டெல்டா பகுதி விவசாயிகள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனா் விவசாயிகள் திரு கணேஷ் திரு

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளா் சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் இன்று நோய் தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்

மருத்துவா்கள் மிக விரைவில் இந்த நோய்த்தொற்றை கட்டுக்குள் கொண்டுவருவாா்கள் என்றும் அது வரை பொதுமக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் திரு ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டார்

தமிழகத்தின் சாா்பில் மாநில அமைச்ச் திரு டி ஜெயக்குமா் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜி எஸ் டி இழப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விரைந்து வழங்க வேண்டுமென்று அமைச்சர் கேட்டுக் ரெகண்டார் உரம் விவசாய கருவிகள் கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் மீன்பிடி தொழில் உபகரணங்கள் பேக்கரி பொருட்கள் பொது விநியோக திட்டத்தின்கீழ் வழங்கப்படும் பாமாயில் மண்ணெண் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு ஜி எஸ் டி யிலிருந்து வரி விலக்கு மற்றும் வரிக்குறைப்பு வழங்கப்பட வேண்டுமென்று திரு ஜெயக்குமாா் வலியுறுத்தினாா்

ராதாகிருஷ்ணன் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதுவரை இப்பதவியில் இருந்த டாக்டர் பீலா ராஜேஷ் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை செயலாள் பதவிக்கு மாற்றப்பட்டுள்ளார்

தற்போது ஜெ ராதாகிருஷ்ணன் வகித்துவரும் வருவாய் நிர்வாக ஆணையர் பொறுப்பை அவர் கூடுதலாக கவனித்து கொள்வாா் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன சென்னையில் முழு ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் ஏதும் தற்போதைக்கு இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த போது வெளிமாவட்டம் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு செல்ல வழங்கப்படும் இ பாஸ் சேவை நிறுத்தப்படவில்லை என்றும் அரசு கூறியுள்ளது